நரேந்திர மோடி கூறியுள்ளார்

மாஹே பகுதி மக்கள் தாங்களாகவே முன்வந்து கொரோனா பரிசோதனை செய்துகொள்ள வேண்டுமென துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி கேட்டுக் கொண்டுள்ளார் கொரோனா பிரச்சனையால் ஏற்பட்ட ஏற்றத் நாட்டில் தாழ்வுகளுக்கு இடையிலும் பொருளாதாரத்தில் மீட்சி வேகம் ஊக்கம் அளிக்கும் வகையிலேயே அமைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார்

அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளால் தேவையற்ற பலவித கட்டுப்பாடுகள் நீங்கி வருவதாகவும் வேளாண் துறை சீர்திருத்தங்கள் இதற்கு உதாரணம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் வேளாண் துறைக்கான சீர்திருத்தங்களால் விவசாயிகளுக்கு புதிய சந்தை வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் இனி மண்டிக்கு வெளியிலும் விளைபொருட்களை விற்கலாம் என்பதால் விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார் ஊரக இந்தியாவில் தற்போது பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதாகவும் கிராமப்புற இன்டர்நெட் பயன்பாட்டாளர் எண்ணிக்கை நகர்புற எண்ணிக்கையை விட அதிகம் என்றும் பிரதமர் தெரிவித்தார்

இந்தியாவில் தரமான பொருட்களை தயாரிப்பதும் இந்தியத் தொழில் நிறுவனங்களின் போட்டித் திறனை உலக அளவில் வலுப்படுத்துவதுமே சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் நோக்கம் என்று பிரதமர் மேலும் கூறினார்

நரேந்திர மோடி உரையாற்றுகிறார் இங்கிலாந்து அரசின் சார்பில் இம்மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப் பட்டுள்ளது வரலாற்று ரீதியில் உலக அளவிலான பருவநிலை மாற்றத்திற்கு இந்தியா காரணமல்ல என்றாலும் உலக விவகாரங்களில் பொறுப்பாக செயல்படும் நாடு என்ற முறையில் பருவநிலை மாற்றத்தை சமாளிக்கும் பிரச்சனையில் நாம் பங்கேற்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

உலகிலேயே இந்த விகிதம் குறைவாக உள்ள நாடுகளில் இந்தியா வும் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது

புதுச்சேரியின் மாஹே பகுதி மக்கள் தாங்களாகவே முன்வந்து கொரோனா பரிசோதனை செய்துகொள்ள வேண்டுமென துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி கேட்டுக் கொண்டுள்ளார் மாஹே தவிர யூனியன் பிரதேசத்தின் இதர பிராந்தியங்கள் பாதுகாப்பாகவே இருப்பதாகவும் மாஹே யில் கொரோனா பரவலைக் கட்டுப்படுத்த ஐசிஎம்ஆர் டாக்டர்களின் பரிந்துரைப்படி பல்வேறு நடவடிக்கைகள் செயல்படுத்தப் படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பு மருந்து தயாரான உடன் அதை வினியோகிக்கும் பணிகளுக்கான மைய அதிகாரியாக மத்திய அரசு வழிகாட்டு நெறிகளின் படி புதுச்சேரியில் டாக்டர்

அன்பரசு மாவட்ட ஆட்சியர் மற்றும் சுகாதாரத் துறையுடன் இணைந்து இப்பணிகளை ஒருங்கிணைப்பார் என்றும் துணைநிலை ஆளுனர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சுருக்குமுறை வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளின் கீழ் பெயர் சேர்ப்பு மற்றும் திருத்தம் தொடர்பான விண்ணப்பங்களை பொது மக்கள் சமர்ப்பிக்க அனைத்து வாக்குச் சாவடிகளிலும் சிறப்பு முகாம்கள் இன்றும் நாளையும் நடைபெறுகின்றன பொது மக்கள் இதை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான திருமதி பூர்வா கர்க் கேட்டுக் கொண்டுள்ளார்

சாமிநாதன் கேட்டுக்கொண்டுள்ளார்

ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் இன்று புதுடில்லி ஹார்டிஞ்ச் சீமாட்டி மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் மெய்நிகர் முறையில் உரையாற்றிய அவர் உடல்நலப் பராமரிப்பு என்னும் கோபுரத்தின் உச்சிக் கலசமே மருத்துவக் கல்விதான் என்றும் புதிதாக உருவாக்கப்படும் டாக்டர்கள் மற்றும் சிறப்பு மருத்துவர்களின் தரமே அடுத்த தலைமுறைக்கான மருத்துவ சேவையின் தரத்தை தீர்மானிக்கும் என்றும் கூறினார்

கொரோனா பிரச்சனையால் வரிவசூல் குறைந்து கடினமான நிதிச் சூழலை சந்திக்கும் மாநிலங்களின் மூலதனச் செலவுகளை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் மத்திய அரசு தன் சொந்த நிதிப் பிரச்சனைகளுக்கு இடையிலும் இந்த உதவித் திட்டத்தை அறிவித்தது

மாஹே பகுதி மக்கள் தாங்களாகவே முன்வந்து கொரோனா பரிசோதனை செய்துகொள்ள வேண்டுமென துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி கேட்டுக் கொண்டுள்ளார்